நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பொருளாதாரத்தை முடுக்கிவிடுவதற்கும் விவசாயம் கிராமம் மற்றும் சிறு வியாபாரங்களை ஊக்குவிப்பதற்கும் தமது தலைமையிலாள அமைச்சரவை நேற்று முடிவுகளை மேற்கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கோடிக்கணக்கான இந்தியர்கள் பயன்பெறுவதற்கேதுவாக பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

கால்நடை வளர்ப்பிற்குத் தேவையான கூடுதல் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு சிறப்பு நிதியம் அமைக்கப்படும் என்று பிரதமர் கூறினார் கடுமையாள வேலைபார்க்கும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார்

குறு சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் நலனைப் பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் சிறு வர்த்தகர்கள் பயன் பெறுவதற்கு உடனடி கடன் வசதியும் வட்டி சலுகையும் அறிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக் காட்டினார் உத்தரபிரதேசத்தில் குஷிநகர் விமான நிலையத்திற்கு சுர்வதேச அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது தமக்கும் அம்மாநில மக்களுக்கும் மகிழ்ச்சியளிக்கும் செய்தியாகும் என்று அவர் கூறினார் புத்தரின் சிந்தனைகளை பின்பற்றுபவர்களுக்கு இது உதவம் என்று பிரதமர் கூறினார் இதனால் சுற்றுலாத் துறை மேம்பாடு அடைவதுடன் உள்ளுரில் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

ஊரக வளர்ச்சி

வளர்ச்சியடையும் பொருளாதார நாடுகளில் கார்பள் அளவைக் குறைக்கும் ஐந்தாண்டுத் திட்டம் நேற்று இந்தியாவில் தொடங்கப்பட்டது நித்தி ஆயோக் அமைப்பும் சர்வதேச பொருளாதார கூட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சர்வதேச போக்குவரத்து கூட்டமைப்பும் இணைந்து இத்திட்டத்தைக் காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தன சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைமை செயலாளர் யங் தே கிம் மற்றும் நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் காந்த் ஆகியோர் இதனை தொடங்கி வைத்தனர் இந்த ஐந்தாண்டுத் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் குறைந்த அளவு கார்பன் வெளியிடும் வாகனங்கள் உற்பத்தி மற்றும் கொள்கைகள் வடிவமைக்கப்படும் நிகழ்ச்சியில் பேசிய திரு அமிதாப் காந்த் கத்தமாக சுற்றுச் சூழலை உருவாக்கவும் கார்பன் அளவு குறைந்த ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கியும் இந்தியா பயணிப்பதற்கு இத்திட்டம் வழி வகுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கடன் வசூலில் ஈடுபடும் போது கடுமையான வழிமுறைகளைப் பின்பற்றுவதாகவும் கூடுதல் வட்டி வசூலிப்பதாகவும் எழும் ஏராளமான புகார்களையடுத்து இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது கடன் ஒப்புதல் கிடைத்தவுடன் அதளை நுகர்வோர் அறிந்து கொள்ளும் விதத்தில் தெளிவாள கடிதத்தை வங்கிகள் அல்லது வங்கி அல்வாத நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் புகார் அல்லது குறைகளை தெரிவிப்பதற்கான பிரிவுகள் தொடர்பான தகவல்களும் இதில் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்று வங்கி கூறியுள்ளது பெரும்பாலான நேரங்களில் கடன் தொடர்பான சரியான விவரங்கள் அளிக்கப்படுவதில்லை என்றும் ரிசர்வ் வங்கியின் நெறிமுறைகள் மீறப்படுவதாகவும் வங்கி கூறியுள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு

அத்திக்கடவு அவினாசி நீரேற்றும் திட்டப் பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்வதோடு பணிகளை நேரில் சென்று களஆய்வு செய்யவுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாவட்டத்திற்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்படும் என்று சென்னையில் நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசளை நடத்திய போது கூறினார்

கோவிட் தொற்று காலத்தில் மாற்று கல்வித் திட்டத்திற்கான பாடங்களையும் தேசிய கல்விக் குழுமம் வடிவமைத்து வருகிறது ஆன்லைனில் கல்வி கற்க முடியாதவர்களுக்கு இது பேருதவியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய பாடத்திட்டத்தின் கீழ் பள்ளிக் கல்விக்கான புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்படும் என்று மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது பாடப் புத்தகங்களும் மாற்றியமைக்கப்படும் கடினமான பாடங்கள் குறைக்கப்பட்டு எளிய வகையில் மாணவர்களின் சிந்தனைகளைத் தூண்டும் விதத்தில் வாழ்க்கை நடைமுறைக்குத் தேவையான திறன் மேம்பாடு இநதிய கலாச்சாரம் கலை மற்றும் கற்பனையை தூண்டும் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது